நினைவு சின்னத்தை இன்று நாட்டிற்கு அர்பணிக்கிறார்

ஜம்மு காஷ்மீரிலும் இடதுசாரி தீவிரவாதிகள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளிலும் பணி அமர்த்தப்பட்டுள்ள மத்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு இடர்க்கால படிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் உயர்த்தியுள்ளது

விசாரிக்க உத்தரவிடக்கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது சிறந்த நடிக்கைகான ஆஸ்கர் விருதை ஒலிவியா கோல்மன் பெற்றுள்ளார்

இனி விரிவான செய்திகள் புது தில்லி இந்தியா கேட் பகுதியில் கட்டப்பட்டுள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தை பிரதமா் இன்று நாட்டிற்கு அர்பணிக்கிறார்

ரானுவ வீரா்கள் ஆற்றிய பணிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நவீன பாணியில் இந்த போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசும்போது குறிப்பிட்டார் இங்கு வரும் பொதுமக்கள் நமது ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதுடன் இங்கு வருவதை புனிதப் பயணமாக கருதவேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார்

புதுதில்லியில் இன்று தொடங்கும் ரைசிங் இந்தியா மாநாடு பிரதம் திரு நரேந்திர மோடியின் உரையுடன் தொடங்குகிறது அரசியலுக்கு அப்பால் தேசிய முன்னுரிமைகள் என்ற தலைப்பில் இந்த மாநாடு இரன்டு நாட்கள் நடைபெறுகிறது பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சா்கள் திரு நிதிள் கட்கரி திரு ரவிசங்கா் பிரசாத் திரு பியூஷ் கோயல் ஆகியோா் மாநாட்டில் பேச இருக்கின்றனர் ஜம்மு காஷ்மீரிலும் இடதுசாரி தீவிரவாதிகள் ஆதிக்கம் உள்ள பகுதிகளிலும் பணி அமர்த்தப்பட்டுள்ள மத்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு இடர்க்கால படிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் உயர்த்தியுள்ளது

இந்த ஆண்டின் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதை ஒலிவியா கோஸ்மன் பெற்றுள்ளார் தே பேவரிட் என்ற படத்தில் அவரது நடிப்புக்காக லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது

சிறந்த நடிகருக்கான விருது ராமின் மாலேக் பெற்றுள்ளார் வாழ்க்கை வரவாற்றை சித்தரிக்கும் படத்தில் அவரது நடிப்புக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டது அமெரிக்கரின் வாழ்க்கை வரவாற்றை சித்தரிக்கும் நகைச்சுவை படம் கிரின் புக் சிறந்த படத்துக்கான விருதை தட்டிச்சென்றது அமெரிக்க மெக்சிகோ படமான இயக்குனர் சிறந்த இயக்குனருக்கான விருதை பெற்றது சிறந்த ஆவணப்படத்திற்கான விருதை இந்திய தயாரிப்பாளர் குனித் மோங்கா பெற்றள்ளார்

சிறந்த பாப் பாடகி காக சிறந்த பின்னணி பாடகருக்கான விருதை பெற்றார் சேமிக்கவேண்டியதன் மக்களிடையே தண்ணீரை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்கர் திரு நிதின் கட்கரி அழைப்பு விடுத்துள்ளார் புத்தில்லியில் இன்று தேசிய நீர் விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தண்ணீர் சேமிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஊடகங்களின் பங்கு முக்கியமானது என்றார் மாநிலங்களிடையே தண்ணீர் தாவா ஏற்படுவது கவலையளிக்கிறது என்று கூறிய அவர் தண்ணீரை சேமிக்கவேண்டிதன் அவசியத்தை வலியுறுத்தவே இந்த விருது வழங்கப்படுவதாக கூறினார் அயோத்தியில் சர்ச்சைக்குள்ளான இடத்தில் பிரார்த்தனை நடத்துவதற்கான அடிப்படை உரிமை குறித்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவேண்டும் என்று கோரும் மனுவை உச்சநீதிமன்றத்தில் டாக்டர் சுப்பரமணியன் சுவாமி தாக்கல் செய்துள்ளார் அயோத்தி தொடர்பான வழக்கு நாளை விசாரிக்கப்படும்போது டாக்டர் சுவாமி ஆஜராக வேண்டும் என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அறிவுறுத்தினார்கள்

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் மற்றும் சஞ்சீவ் கண்ணா அகியோரை கொண்ட அமர்வு இந்த முடிவை அறிவித்தது

இந்த வீரர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வன்முறை தாக்குதல் மனித உரிமை மீறல்தான் என்பதை கொள்கையாக அறிவிக்குமாறு உத்தரவிடக்கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி கஞ்சீவ் கன்னா ஆகியோர் இது பற்றி மத்திய அரசு பாதுகாப்பு அமைச்சகம் ஜம்மு காஷ்மீர் அரசு மளித உரிமை ஆணையம் ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்புமாறு உத்தரவிட்டார்கள் கட்டுமான தொழில் சேவைகளுக்கான வரியை குறைப்பது என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி தலைமயில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவை பல்வேறு வர்த்தக அமைப்புகள் வரவேற்றுள்ளன இந்திய கட்டுமான தொழில்கள் சம்மேளனத்தின் தலைமை இயக்குனர் திரு சந்திரஜித் பானர்ஜி இந்த முடிவு காரணமாக வீடு வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றார் தேசிய ரியல் எஸ்டேட் வளர்ச்சி குழும தலைவர் திரு நிரஞ்சன் ஹீராநந்தினி வரிகுறைப்பு வீடு வாங்குபவர்களுக்கு பெரிய நிவாரணம் அளிப்பதாக கூறியுள்ளார் இந்த முடிவு புரட்சிகரமானது என்று க்ரெடாய் தலைவர் திரு ஜாக்ஷி ஷா குறிப்பிட்டு இதன் மூலம் கட்டுமான தொழில் ஊக்குவிக்கப்படும் என்றார்

கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அருண் ஜெட்லி குறைந்த விலை வீட்டுவசதி திட்டங்களுக்கு சேவை வரி எட்டு சதவிதத்திலிருந்து ஒரு சதவிதமாக குறைக்கப்படுவதாகவும் தெரிவித்தாா்

ராபர்ட் வத்ராவுக்கு சொந்தமான இடங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் நகல்களை திரு அமலாக்கப்பிரிவு ஐந்து நாட்களுக்குள் அவரிடம் ஒப்படைக்கவேண்டும் என்று தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஒப்படைக்கும் வரை தம்மிடம் அமலாக்கப்பிரிவு விசாரணை நடத்தாமல் தடை விதிக்கவேண்டும் என்று திரு வத்ரா எழுப்பிய கோரிக்கை பற்றி இன்று பிற்பகலில் நீதிமன்றம் விசாரிக்கவுள்ளது தம்மிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையிலேயே அமாலக்கப்பிரிவு விசாரணை நடத்துவதால் அந்த ஆவணங்களின் நகலை தம்மிடம் ஒப்படைக்கும்படி உத்தரவிடுமாறு திரு வத்ரா தமது மனுவில் கோரியிருந்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு எம் ஜே அக்பர் தொடர்ந்த அவதுறு வழக்கில் குற்றச்சாட்டுக்குள்ளான பத்திரிகையாளர் பிரியா ரமணிக்கு தில்வி நீதிமன்றம் ஜாமின் வழங்கியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ்மாதம் பதவி விலகிய திரு அக்பர் பிரியா ரமணிக்கு எதிராக அவதூறு வழக்குதொடர்ந்தார்

தளிப்பட்ட முறையிலேயே இந்த வழக்கை தொடர்ந்து இருப்பதாகவும் தமக்கு எதிராக கூறப்பட்ட அவதுறுகளை நீதிமன்றத்தில் சந்திப்பேன் என்றும் திரு அக்பர் அறிவித்திருக்கிறார்

அந்த இடத்தை கால் டாக்சி நிறுவளம் ஒன்று தனது கார்களை நிறுத்திவைக்க பயன்படுத்தியதாக தெரிகிறது

கற்றிலும் நிலப்பரப்பை கொண்ட நாடுகளால் சூழப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தான் ஈரான் நாட்டின் சபாஹர் துறைமுகம் வழியாக இந்தியாவுக்கு ஏற்றுமதியை தொடங்கியுள்ளது